பிரதமா் திரு நரேந்திரமோடி அமைச்சா்களுடன் இன்று விவாதிக்கவுள்ளாா்

இந்திய வானிலை ஆய்வு மையம் அமைக்கவுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சரவை கூட்டத்தை இன்று புதுதில்லியில் நடத்த அழைப்பு விடுத்துள்ளார் இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முன்னோடி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் ஆய்வு செய்வார் என்று அதிகார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் இந்த முக்கிய கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் விவசாயிகளின் இன்னல்கள் மற்றும் அவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் மூலம் நிவாரணம் வழங்க அரசின் முயற்சிகள் ஆகியவை குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் பிரதமரின் ஜன் அவ்ஷதி திட்டம் பிரதமர் பயிர் பாதுகாப்பு திட்டம் பிரதமர் உஜ்வாவா திட்டம் தொடக்க நிலை நிறுவள நிதி உதவி திட்டம் முத்ரா திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் ஆய்வு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வட்டி மானியத்துக்கான தகுதி நெறிகளை மாற்றி அமைக்க மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது

இந்த முடிவை அடுத்து கட்டுமானத்துறை பெரிதும் வேகம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மணிப்பூர் தலைநகர் இம்பால் உட்பட பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள மாவட்டங்களில் பெரு மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நம்புல் ஐரில் இம்பால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு அதிகித்துள்ளதால் கரையோரப் பகுதியில் அமைந்துள்ள அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது

எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மணிப்பூரின் பல பகுதிகளில் கனமழை தொடரும் என்று வானிலை அறிக்கை கூறுகிறது ஜம்மு காஷ்மீர் சாம்பா மாவட்டத்தில் சர்வதேச எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் ரானுவத்தின் துப்பாக்கியால் சுட்டதில் எல்லைப்பாதுகாப்புப் படையின் உதவி கமாண்டண்ட் மற்றும் நான்கு வீரர்கள் உயிரிழந்தனர்

இம்மாவட்டத்தின் ராம்கர் பகுதியில் நேற்று இரவு பத்து மணிக்கு சாம்லியால் நாராயண்பூர் எல்லைப்பாதகாப்பு படையினர் நிலைகள் மீது பாகிஸ்தான் ரானுவம் எவ்வித முகாந்திரமும் இன்றி துப்பாக்கிச்சசூடு நடத்தியதாக எல்லைப் பாதுகாப்புப்படை வட்டாரங்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்

நிரவ் மோடி இங்கிலாந்தில்தான் உள்ளார் என்று அந்த நாடு உறுதி செய்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நிரவ் மோடி மற்றும் பத்து பேருக்கும் எதிரான இந்த கைது உத்தரவை கருப்பு பணத்தை மாற்றுவதை தடுப்பதற்கான சுட்டம் தொடர்பான தனி நீதிபதி திரு சல்மான் அஜ்மி பிறப்பித்தார்

காயமடைந்தவர்களுக்கு தரமான சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்யுமாறு மெயின்புரி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் குமாருக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்

கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடும் மழை மற்றும் இடி மின்னல் போன்றவற்றை முன்கூட்டியே அறிந்து கொள்ள இது உதவிடும் என்றார் பெருமழைக் காலங்களில் உயிா்ச்சேதத்தையும் பொருட்சேதத்தையும் கணிசமான அளவில் தவிர்ப்பதற்கு இநத ரேடார் கருவிகள் பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் ஒரு நாளில் சிறிது நேரத்தைபாவது உடற்பயிற்சி செய்ய ஒதுக்க வேண்டுமென்று பிரதம் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் தங்களுக்கு வசதியான ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை செய்ய வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார் இது அவர்களது வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் என்றார் காலை நேர உடற்பயிற்சி குறித்த வீடியோ பதிவுகளையும் பிரதம் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்திய பிரதம் பஞ்சபூதங்களிலிருந்து கிடைக்கும் சக்தியை நாம் பெற முடியும் என்று தெரிவித்தாா் உடற்பயிற்சி முன்னோடியாளர்கள் பட்டியலில் கர்நாடக முதலமைச்சர் திரு எச் டி குமாரசாமியை சேர்ப்பதில் தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

கொரிய தீபகற்ப பகுதியில் அனு ஆயுத பயன்பாட்டிற்கு அமெரிக்கா வடகொரிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கட்டுப்படுத்துவது இருதரப்பிலுமே விரக்தியை ஏற்படுத்தும் என்று வடகொரிய அதிபர் திரு கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார்

இதனிடையே அதிபர் திரு கிம் வெளிப்படையாக கருத்து தெரிவித்திருப்பதை வரவேற்பதாக கூறியுள்ள அமெரிக்கா அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் மக்களின் பிரகாசமான எதிர்காலத்துக்காக திரு கிம் தமது முதல் அடியை வைத்துள்ளதாக டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அந்தமான் நிகோபார் தீவுகளில் தொன்றுதொட்டு வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்களை பாதுகாப்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக அந்தமானின் பழங்குடியினர் நல முதன்மை செயலர் திரு டி எம் சுக்லா தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த அவர் பழங்குடியின மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பல்வேறு திட்டங்களை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தாா் இந்த தீவுகளில் ஆறு வகையான பழங்குடியினர் பிரிவுகள் உள்ளதாகவும் அதில் நிகோபாரி பழங்குடியின சமுதாயத்தினர் மற்றவர்களுடன் இணைந்து வாழ பழகி கொண்டுள்ளதாகத் தெரிவித்தார் போர்ட் பிளேயரில் நிகோபாரி பழங்குடியின உயர்கல்வி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

சென்ற ஏப்ரல் மாதம் தொழில் உற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்தது உற்பத்தித்துறைசரங்கத்துறை சிறப்பான செயல்பாடு மற்றும் மூலதனப் பொருட்கள் விற்பனை உயர்வு காரணமாக தொழிலியல் உற்பத்தி வீதம் அதிகரித்தது மத்திய புள்ளியியல் அலுவலகம் இதனைத் தெரிவிக்கிறது

பழங்கள் காய்கறிகள் விலை உயர்வு காரணமாக பணவீக்கம் உயர்ந்ததாக மத்திய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது எரிபொருள் பணவீக்க வீதம் ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்தது